பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு புதுதில்லியிலிருந்து நாளை மறுநாள் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார்

எடப்பாடி கே பழனிசாமி இன்று மலரஞ்சலி செலுத்தினார்

இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ள இப்பணிகள் இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது

நரேந்திரசிங் தோமர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடனான ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் புதுதில்லியில் இன்று நடைபெறுகின்றன முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இதுதொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது

இந்நாளையொட்டி சென்னை மெரீனா கடற்கரையில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை முகாம் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் மலரஞ்சலி செலுத்தினார்கள்

தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமை செயலர் திரு

இதனடிப்படையில் தமிழகத்திற்கு உரிய நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே கனமழை தொடர்பாக மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அமைச்சர்கள் மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர்அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்

மண்ணின் உயிர்த்தன்மையை உறுதி செய்து உயிரி பன்முகத் தன்மையை பாதுகாப்போம் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் அனைத்து உயிரினங்களும் உயிர்வாழ தேவையான உணவு பாதுகாப்பிற்கு ஆரோக்கியமான மண் வளத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நாளையொட்டி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டன

இதன் காரணமாக இன்று கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை ராமநாதபுரம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ஏனைய கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது

சேவூர் எஸ் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார்

சம்பத் இன்று பார்வையிட்டார்

சந்திரசேகர சாகமூரி மாவட்ட கண்காணிப்பு சிறப்பு அதிகாரி திரு

இதனிடையே நெய்வேலி அனல்மின் நிலைய இரண்டாவது சுரங்கத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவது தொடர்பாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு

நாகராஜன் அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார்

கொடைக்கானல் பழனி பிரதான மலை சாலையில் சவரிக்காடு என்ற இடத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து பின்னர் சீரமைக்கப்பட்டது

இப்பகுதி விவசாயிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் இந்த அணை திறக்கப்பட்டுள்ளதால் விவாசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எனினும் மழை நீடிப்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது

செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார்

பங்கஜ் குமார் பன்சால் கேட்டுக்கொண்டுள்ளார்

எல்

நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களுரு எ